ரஃபேல் ரக போர் விமான பேரத்தில் தனியார் தொடர்பு இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுவையில் இருந்து கொச்சி மற்றும் திருப்பதிக்கு நேரடி விமான சேவை தொடக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகளில் அரசு நோய் வருமுன் காக்கும் அனுகுமுறையை கடைபிடித்து வருவதால் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயன்பெறுவாதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

இன்று வாரணாசியில் உள்ள பிஜேபி தொண்டர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் மக்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் கட்டுபடியாகக் கூடிய விலையில் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றார் தகுதி உள்ள குடிமக்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரும் தங்களைச் சார்ந்த மற்றவர்களின் பெயரும் இடம் பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார் அரசு செயல்படுத்தும் பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்கள் ஏழைகள் உட்பட அனைவருக்கும் சென்று சேர்வதை உறுதிப்படுத்த வேண்டியதன் பொறுப்பும் அனைவருக்கும் இருப்பதாக வலியுறுத்திய அவர் இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு மேம்படவேண்டும் என்றார் இந்திய பொருளாதாரம் தற்போது வேகமாக வளர்ந்து வருவதாகவும் வறுமையை குறைக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியாவில் விமானப் போக்குவரத்து மிக விரைவாக வளர்ந்து வருவதால் விமானத்தில் பயனம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார்

பிரதமர் தலைமையில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் காப்பீட்டுத்துறையில் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க ஒப்பந்தம் செய்து கொள்ளும் உத்தேசத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது கடல்சார் சேவைகள் அறிவியல் தொழில்நுட்பம் இயற்கை ஆதாரங்கள் மற்றும் கண்காணிப்பு பணிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேம்படுத்த ஒ ல்மார்ட் என்னும் புதிய திட்டத்தை அமுல்படுத்தவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நரேந்திர மோடி தொடக்கி வைப்பார் என்று மத்திய அமைச்சர் திரு மனோத் சின்ஹா அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

ரஃபேல் ரக போர் விமான பேரத்தில் ஊழல் நடந்திருப்பது போல் பொய் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருவதாக மத்திய நீதியமைச்சர் திரு அருண் தேட்வி குற்றம் சாட்டியுள்ளார் ரஃபேல் ரக போர் விமானங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை குறித்து காங்கிரஸ் வெளியிட்டு வரும் தகவல்கள் உண்மையல்ல என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு

ரஃபேல் ரக போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தம் இரு நாட்டு அரசுகளுக்கிடையில் எட்டப்பட்டது என்பதாலும் இந்த ஒப்பந்தத்தின் படி ரகசியங்களை பராமரிக்க தேவையிருப்பதாலும் பேரம் பற்றிய எல்லா விவரங்களையும் வெளியிடும் நிலையில் அரசு இல்லை என்று திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் ஆயினும் இந்த பேரத்தில் தனியார் தொடர்பு இல்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று இரண்டாவது நாளாகவும் கேரளத்தில் வெள்ளத்தலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுப்ப பார்த்தார் கேரள நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள உதவிகள் போதாது என்றும் கூடுதல் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கொச்சியில் செயாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் வெள்ளம் பாதித்த மக்களின் துயரங்களை நேரில் கண்டு புரிந்துகொள்ளவே நாம் கேரளம் வந்திருப்பதாகவும் நிலைமைகளை அரசியல் ஆக்கும் நோக்கம் தமக்கு கிடையாது என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார் வெள்ளத்தின் போது கேரள மக்கள் செயல்பட்ட விதம் நாட்டின் இதரப் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு முன் உதாரணம் என்று அவர் மேலும் கூறினார் கேரள மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட் நிலையில் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கோழிக்கோட்டில் ஓணம் விழாவில் கலந்து கொண்டதாக இன்று சில பத்திரிக்கைகளில் வெளியான செய்தியை ராஜ்நிவாஸ் மறுத்துள்ளது

சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரனுடன் மாஹே சென்ற போது கேரள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு தாராளுமன் உதவிகளை வழங்கும் படி மக்களை கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் இருந்து கொச்சி மற்றும் திருப்பதிக்கு நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய கற்றுலாத்துறை அமைச்சரிடம் இது குறித்து பேசப்பட்டுள்ளதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார் ஏனாமில் ஜிப்மர் கிளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜிப்மர் மருத்துவர்கள் மாதம் ஒரு முறை மாஹே சென்று சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குணசேகரன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் திரு அபிதித் விஜய் சவ்திரி இதற்காண உத்தரவை பிறப்பித்துள்ளார்

பல்வேறு மருத்துவ துறைகள் சார்ந்த சிறந்த திறமைகளை அங்கீகரிக்கும் பிரிவின் கீழ் அவர் விருதுக்கு தேர்ந்தெக்கப்பட்டுள்ளதாக திப்மர் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி சி ராய் விருது மருத்துவ துறையில் மத்திய அரசு வழங்கும் மிக உயர்ந்த விருதாகும் முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் என் டி ராமாராவ் புதல்வரும் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற தெலுங்கு திரைப்பட நடிகருமான நந்தமூரி ஹரிகிருஷ்ணா தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டத்தில் இன்று அதிகாலை சாலை விபத்து ஒன்றில் உயிரிழந்தார் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் ஹரிகிருஷ்ணா மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இறுதிச் சடங்குகள் நாளை ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளன முழு அரசு மரியாதைகளுடன் இறுதிச் சடங்குகளை நடத்த தெலுங்கான முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

டேபிள் டென்னீஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சரத்கமல் மணிக்கா பத்ரா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது

ரஃபேல் ரக போர் விமான பேரத்தில் தனியார் தொடர்பு இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுவையில் இருந்து கொச்சி மற்றும் திருப்பதிக்கு நேரடி விமான சேவை தொடக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்